ஒரு நாள் பயணமாக பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று சவுதி அரேபியா செல்கிறார் மகாராஷ்ட்ராவில் அதிகார பகிர்வு பற்றிய தெளிவான முடிவு பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா சிவசேனை தலைவர் திரு உத்தவ் தாக்கரே இடையிலான பேச்சுகளுக்கு பின் தெளிவாகும் மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் இன்று முதல் வரும் இரண்டாம் தேதி வரை லஞ்ச ஒழிப்பு வாரமாக கடைபிடிக்கிறது அர்ஜென்டினா அதிபராக இடதுசாரி வேட்பாளர் திரு ஆவ்பர்ட்டோ பெர்னான்டஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பிரெஞ்ச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது

பிரதமர் இன்றிரவு ரியாத் சென்றடைவார் தலைநகர் ரியாத்தில் நடைபெறவுள்ள எதிர்கால முதலீட்டு திட்டம் குறித்த கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாடவுள்ளார் சவுதி மன்னர் சல்மான் தின் அப்துல் அசிஸ் அல்சாவூத் உடன் பரஸ்பர பேச்சுவார்த்தையும் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தையும் நடத்தவுள்ளார் இந்த பயணத்தின் மூலம் இந்தியா சவுதி அரேபியா உறவு மேலும் வலுப்பெறும் என்று கருதப்படுகிறது

சுவிஸ் நாட்டின் டாவோஸ் போல பாலைவன டாவோஸ் என்று அழைக்கப்படும் இந்த இடம் சவுதி அரேபியாவின் முதலீட்டு மையமாக கருதப்படுகிறது இந்தியா சவுதி அரேபியா ஆகிய இரண்டு நாடுகளும் சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு தளவாட கொள்முதல் பாதுகாப்பில் ஒத்துழைப்பு

பிரதமரை கவுரவித்து சவுதி இளவரசர் விருந்தளிக்கிறார் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக்கோட்டுப் பகுதியில் ரானுவ வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் அங்கு ராணுவ வீரர்களுடன் உரையாடிய அவர் அவர்களது மகத்தான சேவைக்கு நாட்டு மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டார்

தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய ரானுவத்தினர் காட்டி வந்துள்ள வீரத்தையும் மன உறுதியையும் அவர் கட்டிக்காட்டினார் அஅற்கென இந்திய மக்களின் சார்பில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்திற்கு மக்களின் வருகை அதிகரித்திருப்பது மக்களிடையே ஆயுதப்படையினரின் பங்களிப்புக்கான மரியாதை உயர்ந்திருப்பதையே காட்டுகிறது என்று பிரதமர் கூறினார் பாாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தி நவீனமயமாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பிரதமர் பட்டியலிட்டார் ராணுவ வீரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் மகாராஷட்ரா சட்டமன்ற தேர்த்லில் பிஜேபி சிவசேனா கூட்டணி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வென்றபோதும் அதிகாரத்தை பங்கிட்டு கொள்வதில் இருதரப்பிற்கும் இடையே தயக்கம் இருந்து வருகிறது இதனிடையே மூன்று சுயேச்சைகளின் ஆதரவை பிஜேபி கூடுதலாக பெற்றுள்ளது அதேசமயம் விதர்பா பகுதியை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவர் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேவை சந்தித்து தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவுக்கும் சிவசேனா தலைவர் திரு உத்தவ் தாக்கரேவுக்கும் இடையே நாளை மறுநாள் நடக்கவுள்ள சந்திப்புக்கு பிறகே அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது பற்றிய இறுதிநிலை தெரியவரும் தீபாவளி பண்டிகையையொட்டி தலைநகர் தில்லியில் பட்டாககள் வெடிக்கப்பட்டதையடுத்து அங்கு காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள பட்டாசு வெடிப்பதற்கான இரண்டு மணி நேர கால அவகாசத்தை மீறி மக்கள் பட்டாசு வெடித்ததால் இந்நிலைமை ஏற்பட்டது

பட்டாசுகள் வெடிப்பதால் ஏற்பட்டுள்ள மாசு படலத்தின் அதிகபட்ச தாக்கம் இன்று தெரியும் என்று கூறப்படுகிறது

அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள கியார் புயல் கோவா மாநிலத்தில் சேதத்தை ஏற்படுத்தி விட்டு அங்கிருந்து நகர்ந்துவிட்டது நாட்களில் பருவநிலை சீரடையும் என்று வானிலை அடுக்க நான்கு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மேற்கு வங்க மாநிலம் கிழக்கு பர்துவான் மாவட்டத்தில் இன்று அதிகாலை நடந்த சாலை விபத்தில் நான்கு காவல்துறையினர் உயிரிழந்தார்கள் தேசிய நெடுஞ்சாலையில் அவர்களின் வாகனம் சென்று கொண்டிருந்தபோது வாரி ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது மேற்கு வங்கத்தில் பிரபலமான காளி பூஜை கொண்டாட்டங்களில் காவலுக்காக சென்றிருந்த அவர்கள் திரும்பிக்கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது மூன்று காவலர்கள் சம்பவ இடத்திலும் ஒருவர் மருத்துவ கல்லூரியிலும் உயிரிழந்தனர் லாரி ஒட்டுனர் தலைமறைவாகி விட்டார் கிழக்கு மிட்னாபூர் மாவட்டம் முர்ஷிதாபாதில் இரண்டு பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார்கள் கொல்கத்தாவில் தீபாவளி கொண்டாட்டத்தின்போது பட்டாசு வெடித்ததில் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்தான் பொதுவாழ்வில் துய்மையை பேணவும் அதில் மக்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் மத்திய ஒழிப்பு ஆணையம் இன்று முதல் வரும் இரண்டாம் தேதி வரை லஞ்ச ஒழிப்பு வாரமாக லஞ்ச கடைபிடிக்கிறது இந்த ஆண்டு இந்த விழிப்புணர்வு வாரத்தில் மையக்கருத்தாக நேர்மையே வாழ்வின் நெறி என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது நேர்மையான பாரபட்சமற்ற லஞ்சமற்ற குதந்திர சமுதாயத்தை கட்டுவதில் இது இளைஞர்களுக்கு முக்கிய பங்களிப்பை வழங்கும் என்று ஊழல் ஒழிப்பு ஆணையம் கூறியிருக்கிறது இந்த நாளை தங்களின் துறைகளில் கொண்டாடுவதுடன் மக்களுக்கும் அதன் செய்தி போய் சேர வழிவகுக்க வேண்டும் என்று மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அறிவறுத்தியுள்ளது தேசிய ஒற்றுமை தினத்தை நாளை மறுநாள் கொண்டாடுவதற்கான அளைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜாத் மாநிலம் கெவாடியாவில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார்

இந்த ஒற்றுமை ஓட்ட நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் தில்லி மெட்ரோ அதிகாலை நான்கு மணிக்கே ரயில்களை இயக்க உள்ளது குஜராத் சமூகத்தினர் உலகம் முழுவதம் பெஸ்ட்டுவராஸ் என்ற தங்களின் புத்தாண்டு தினத்தை இன்று கொண்டாடுகின்றார்கள் கார்த்தை மாதத்தின் முதல் நாளில் குஜராத் புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுகிறது தங்களுக்கு எதிராக தவறினழத்தவர்களை மன்னித்தும் பழைய கெட்ட நிளைவுகளை போக்கவும் புத்துணர்ச்சியை இந்த புத்தாண்டு திணம் வழங்குகிறது அர்ஜென்டினா அதிபர் தேர்தலில் முதல் சுற்றிலேயே இடது சாரி வேட்பாளர் திரு ஆல்பர்ட்டோ பெர்னான்டஸ் வெற்றி பெற்றுள்ளார் சந்தை பொருளாதார ஆதரவாளராள திரு மரிஷியோ மாக்ரியின் ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து நடந்து வந்த கிளர்ச்சிகள் இதன்மூலம் முடிவுக்கு வருகின்றன

திரு பெர்னான்டஸ் வெற்றியின் மூவம் முன்னாள் அதிபர் திரு கிறிஸ்டினா க்ரிக்னர் துணை அதிபராவது உறுதியாகியுள்ளது ஐஎஸ் ஐஎஸ் பயங்கரவாத குழுவின் தலைவர் அபுபக்கர் அல் பாக்தாதி அமெரிக்க விமானப்படை தாக்குதலில் வடமேற்கு சிரியாவில் கொல்லப்பட்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலர் மார்க் எஸ்பர் கூறியிருக்கிறார் உலகிலேயே மிகவும் கொடுரமான பயங்கரவாத குழுவான ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத குழுவின் தலைவர் கொல்லப்பட்டிருப்பது அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி என்று அவர் குறிப்பிட்டார் பாக்தாத்துக்கு எதிரான ரானுவ நடவடிக்கையை ஆரம்பம் முதல் வெள்ளை மாளிகையில் இருந்தபடியே கண்காணித்து வந்தவர் எஸ்பர் என்பது குறிப்பிடத்தக்கது பாக்தாதியின் மரணம் சரியான தருணத்தில் நிகழந்துள்ளது என்றாலும் பயங்கரவாத குழுவுக்கு எதிரான போராட்டம் இன்னமும் முடியவில்லை என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் கூறியிருக்கிறார்

கடந்த புதனன்று தொடங்கிய இந்த தீ புயல்காற்று மளமளவென்று பரவியது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஹெலிகாப்டர்கள் தண்ணீர் வாரிகள் உதவியுடன் தீயை அணைக்க போராடி வருகிறார்கள் இருந்தாலும் நவம்பர் ஏழு வரை இந்த தீயை அணைப்பது சாத்தியமில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்

பிரெஞ்சு ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது

இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததன் மூலம் இந்திய இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது

இன்றையப் போட்டியில் ஜுனியர் ஆசிய சேம்பியன் ஷார்வான் பங்கேற்கிறார்